குடியுரிமை திருத்த சட்ட மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு உறுப்பினர்கள் விவாதித்து வருகின்றனர்

பராமரிப்பு பணிகளுக்காக புதுச்சேரியில் நாளை பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு கட்டங்களாக மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த ராக்கெட் வெற்றிகரமாக செயற்கை கோள்களை ஏவியதால் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் குறிப்பிட்டார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் நேற்றும் இன்றும் என்றும் இந்திய குடியுரிமை பெற்றவர்களே என்றார் இம்மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர் உறுதியளித்தார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானில் உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு அந்த நாடுகளில் சம வாய்ப்புகள் வழங்கப்படாத நிலையில் அவர்களின் இந்திய குடியுரிமைக்கு இந்த மசோதா வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் வாக்கு வங்கி அரசியலுக்காக இம்மசோதா கொண்டு வரப்படுகிறது என்ற குற்றசாட்டை அவர் மறுத்தார் இதனிடையே இந்த மசோதாவை மாநிலங்களவையின் தேர்வுக் குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் தீர்மானம் மக்களவையில் மசோதா நிறைவேறிய நிலையில் கொண்டு வந்தனர் மாநிலங்களவையிலும் இன்றே வாக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தொடர்ந்து உறுப்பினர்கள் விவாதித்து வருகின்றனர் குடியுரிமை திருத்த மசோதா வரலாற்றுச் சிறப்பு மிக்கது என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளில் சிறுபான்மையின மக்கள் சந்தித்து வரும் இன்னல்களுக்கு முடிவு கட்டும் வகையில் இந்த மசோதா அமையும் என்று பிரதமர் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநில மக்களின் நலனுக்கு குடியுரிமை திருத்த மசோதா முற்றிலும் எதிரானது என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் இம்மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு நிலவி வரும் நிலையில் அம்மாநில மக்களுடன் தாமும் இணைந்து நிற்பதாக திரு ராகுல் காந்தி டுவிட்டர் மூலம் தெரிவித்துள்ளார் இதனிடையே அசாமின் பிரம்மபுத்திரா பள்ளதாக்கில் அசாம் மாணவர்கள் அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் விடுத்த முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்ததால் அங்கு இன்றும் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் கடற்கரை சாலையில் உள்ள பாரதியார் சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியிலும் எட்டயபுரம் மற்றும் தமிழகம் முழுவதும் பாரதியார் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது எட்டயபுரத்தில் நடைபெற்ற பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் பங்கேற்றார் புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டிவிட்டர் பக்கத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு தடைகோரி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்துள்ள வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது

பிரதமர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கூடுதல் மானியத்துடன் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது

புதுடெல்லியில் வரும் வெள்ளியன்று நடைபெற உள்ள இந்தியா மாலத்தீவு கூட்டு ஆணையக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாஹித் இன்று புதுடெல்லி வந்தடைந்தார்

பியுஷ் கோயல் கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது அவர் பேசுகையில் ரயில்வே பணி நியமன நடைமுறைகள் அனைத்தும் கணினி மயமாக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டார் ரயில்வே தொடர்பான மற்றொரு கேள்விக்கு அவர் அளித்த பதிலில் சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் கழிவறைகள் அமைக்க சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை ஒதுக்கினால் அவ்வசதிகள் செய்து தரப்படும் என்றும் முக்கிய ரயில் நிலையங்களை பொருத்தமட்டில் நாடு முழுவதும் கழிவறை வசதிகள் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் ஆதார் எண் இல்லாத காரணத்தினால் எவருக்கும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்க மறுக்கக்கூடாது என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக மத்திய உணவு மற்றும் பொதுவிநியோகத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு அளித்த எழுத்து மூல பதிலில் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி வில்லியனூர் தானியங்கி துணை மின் நிலையத்தில் அவசர பராமரிப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் புதுச்சேரியில் நாளை பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு கட்டங்களாக மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது

உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அம்மா முன்னேற்றக் தமிழக கழக வேட்பாளர்களுக்கு ஒரே சின்னம் ஒதுக்க இயலாது என்று மாநில தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது இந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தொழில் துவங்க வரும் தொழிலதிபர்கள் மின் கட்டணத்தை கேட்டவுடன் அதிகமாக இருப்பதாக கூறி தொழில் துவங்க தயங்குவதாக பிப்டிக் தலைவரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா வேதனை தெரிவித்தார் புதுச்சேரி மின்துறையில் நடந்த சட்டமன்ற மதிப்பீட்டுக்குழு ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஸ்மார்ட் மீட்டர்கள் வாங்கிய விவகாரத்தில் தவறு செய்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி கடந்த கூட்டத்திலேயே வலியுறுத்தியும் மின்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மொத்த விற்பனையகத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் தமிழ்நாட்டில் வெங்காயத்தின் விலை குறைந்தாலும் புதுச்சேரியில் விலை குறையாத காரணத்தினால் வெங்காய வியாபாரிகள் வெங்காயத்தை பதுக்கி வைத்திருப்பார்களோ என்ற கோணத்தில் குடிமைபொருள் வழங்கல் துறையின் இயக்குனர் திரு வல்லபன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர் எகிப்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வெங்காயத்தின் தரம் குறித்து அவர்கள் ஆய்வு செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் திரு